தற்போதுள்ள நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையாக அகலப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வலிபுறுத்தி சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன

உரிமை பாதிக்கப்படாது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

என பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் கூறியுள்ளார்

கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் சென்னை நகருக்குள் நுழையும் முக்கிய இடமான பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் மிகப்பெரிய பல்லடுக்கு பாலம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று பொதுப்பணித்துறை மாளியக்கோரிக் மீது நடக்க விவாதத்திற்கு பதில் அளித்த முதலமைச்சர் பெருங்களத்தூரில் இருந்து சிங்கப்பெருமாள் வரை தற்போது உள்ள நான்கு வழிப் பாதை ளட்டுவழிப்பாதையாக கோயில் அகலப்படுத்தப்படும் என்றார் சென்னை நகரில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகிலும் வேளச்சேரி சந்திப்பு பல்லாவரம் மேடவாக்கம் வண்டலூர் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு பாலாறு காவிரி வைகை உள்ளிட்ட நதிகளை இணைக்கும் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் காவிரி ஆற்றின் குறுக்கே மூன்று தடுப்பணைகள் கட்டுவதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

பருவமழை பொய்த்தால் உரிய நேரத்தில் மேட்டூர் அணையை திறக்க முடியவில்லை என்று கூறிய அவர் கருமேனி நம்பியாறு திட்டம் நிலம் கையகப்படுத்தப்பட்டபின்னர் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

திருச்சி மாநகராட்சி பகுதியில் ஒடும் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

அஞ்சல் துறை தேர்வுகளில் தமிழ் மொழியை மீண்டும் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறத்தி தீர்மானம் நிறைவேற்றாததை எதிர்த்து சுட்டப்பேரவையில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்த பிரச்சினையை திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு கொண்டு வந்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுமாறு வலியுறுத்தினார் இதற்கு எதிர்கட்சித் துணை தலைவர் திரு துரைமுருகனும் ஆதரவாக பேசினார் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இதுபற்றி குரல் எழுப்புவார்கள் என்றும் இதற்கு மத்திய அரசு கொடுக்கும் பதிவின் அடிப்படையில் இதுபற்றி முடிவெடுக்கலாம் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மோட்டார் வாகன சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலம் மாநிலங்களின் உரிமை பறிபோகாது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று இந்த மசோதா மீது நடந்த விவாத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர் விபத்துகளில் மக்களின் உயிரிழப்பை தடுக்க இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார்

கோழித் தீவனமாகப் பயன்படுத்தப்படும் மக்காச்சோளம் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படும் கோழிப்பண்ணை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மக்காச்சோளத்தை அவர்களே இறக்குமதி செய்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முக்கிய கோழித் தீவனமாக பயன்படும் மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை சிறப்பு நிகழ்வாக கருதி ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

இந்நாளையொட்டி விருதநகரில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் மணிமண்டபத்தை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திர் பெஞ்சமின் திர் பாண்டியராஜன் பாடநூல் கழக தலைவர் திருமதி வளர்மதி மற்றும் பலர் மலர் துாவி மரியாதை செலுத்தினர் காமராஜர் பிறந்த விருதுநகரில் அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாவட்ட ஆட்சியர் திரு சிவஞானம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது காமராஜர் இல்லத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காமராஜரின் மணி மண்டபம் அவரது நற்பண்புகளையும் அவர் ஆற்றிய பணிகளையும் இளைய தலைமுறையினருக்கு எந்நாளும் நினைவூட்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

பெங்களுருவில் இன்று நடைபெற்ற பேரவையில் அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் இதனை தெரிவித்த அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் வரை அவையில் அலுவல்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டாது என்றார்

சிலைக் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி திரு பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான புகார் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிசிஜடி காவல் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தூத்துக்குடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் உடன்குடி பள்ளக்குறிச்சி இளையரசனேந்தல் தலைவன்கோட்டை ஆகிய நான்கு பகுதிகளில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் நீர் சேமிப்பின் அவசியத்தை மாணவர்கள் தெரிந்துகொண்டு அதனை தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினருக்கு கொண்டுச்சேர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் மாவட்ட செய்கிகள் சென்னை விருகம்பாக்கத்தில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடியை மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று திறந்து வைத்தார்

தனித்தமிழ் இயக்கத்தந்தை மறைமலை அடிகளார் பிறந்தநாளையொட்டி பல்லாவரத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்மேலாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது